நடைபெறவாய்ப்பில்லைஎன்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் பத்திரிகைகள் தடைசெய்யப்படும் என்றுசெய்தித்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ கூறியிருக்கிறார்

இலங்கைபிரதமர் திருநரேந்திரமோடியுடன் இருதரப்பு உறவுகளைமேம்படுத்துவதுகுறித்துபேச்சுநடத்தினார் ஆசியசாம்பியன் கோப்பைக்கானஹாக்கிபோட்டியில் இந்தியா இன்றுபாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் தற்போதுள்ளஅஇஅதிமுகஆட்சிமக்களின் நன்மதிப்பைபெற்றுள்ளதாகவும் மக்களுக்குதேவையானதிட்டங்களைஅரசுதொடர்ந்துஅளித்துவருவதாகவும் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் முதலமைச்சராக இருந்தஜெயலலிதாவின் மறைவுக்குபிறகு தமிழகத்தில் அஇஅதிமுகஅரசைஅகற்றும் நோக்கில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறுநடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம்சாட்டினார் தம்மீதுஅவதூறானகுற்றச்சாட்டுகளைகூறி அரசுக்குபல்வேறபிரச்சினைகளைஅவர் கொடுத்துவருவதாகவும் கூறினார் டெண்டர் ஒதுக்கீட்டில் எவ்விதமுறைகேடோஊழலோநடைபெறவில்லைஎன்பதைநீதிமன்றத்தில் நிச்சயம் நிருபிப்போம் என்றுமுதலமைச்சரஅவர் கூறினார்

நெடுஞ்சாலைத்துறைக்கானடெண்டர் விட்டத்தில் முறைகேடுநடைபெற வாய்ப்பில்லைஎன்றுகூறியமுதலமைச்சர் தற்போதுஆன்லைன் டெண்டர் முறைகொண்டுவரப்பட்டுள்ளதால் பணம் கட்டுவதுகூடயாருக்கும் தெரியவாய்ப்பில்லைஎன்றும் டெண்டர் கோரியவர்கள் குறித்தவிவரங்களையும் பெறமுடியாதுஎன்றும் கூறினார் அரசுஊழியர்களுக்குநிதிநிலைக்குஏற்றார்போல் அவ்வப்போதஉதவிகள் வழங்கப்பட்டுவருவதாககூறியமுதலமைச்சர் அவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் டெங்கு பருவமழைகாலத்தில் காய்ச்சலைதடுப்பதற்குஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் உள்ளாட்சிஅமைப்புகளின் தண்ணீர் உறழியர்கள் அந்தந்தபகுதிகளில் தேங்குவதைதடுத்துகொசுஒழிப்பிற்கானமருந்துதெளித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் மழைகாலங்களில் பொதமக்கள் தங்களதுவீடுகளைகொசுஉற்பத்தியாகாதவகையில் சுத்தமாகபராமரிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சபரிமலைக்குபெண்கள் செல்வதுதொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதீர்ப்பு குறித்துகருத்துசொல்வதற்குஎதுவுமில்லைஎன்று அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் விதிமுறைகளைமீறிசெயல்படும் பத்திரிகைகள் மற்றும் ஆன்லைன் பத்திரிகைகளைதடைசெய்ய அரசுதயங்காதுஎன்றுமாநிலசெய்திதுறை அமைச்சர் திருகடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் அஇஅதிமுகஅரசுதனது முழு பதவிக்காலத்தையும் பூர்த்திசெய்யும் என்றுதிருகடம்பூர் ராஜூ தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஜன்தன் வங்கிதிட்டம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

முன்னதாகஅவர் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஆகியோரையும் ச்ந்தித்துபேசினார் வெளியுறவுத்துறைஅமைச்சருடன் நடைபெற்றபேச்சுக்களின்போது உறவுகளைமேம்படுத்துவதுகுறித்தும் இந்திய அரசின் உதவியுடன் இவங்கையில் இருதரப்பு மேற்கொள்ளப்பட்டுவரும் திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது

இந்தியா இலங்கை இடையிலான ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவதுகுறித்தும் இருதரப்பு பாதுகாப்பைமேம்படுத்தி பயங்கரவாதத்தைடுக்குவதுகுறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர்

அம்ரிஷ்டரில் உள்ளஜோடாபாட்டக்கில் நடைபெற்றதசராநிகழ்ச்சியைகாண்பதற்காகரயில்வேதண்டவாளம் அருகேநின்றுகொண்டிருந்தவர்கள் மீதரயில் மோதியதில் இந்தவிபத்துநேரிட்டது இந்தவிபத்துகுறிததுவிசாரணைநடத்துவதற்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாக பஞ்சாப் முதலமைச்சர் திருஅம்ரீந்தர் சிங் கூறியுள்ளார் நிலைமையைகண்காணிப்பதற்காகஅமைச்சா்கள் குழு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குதலாஐந்துலட்சும் ரூபாய் நிவாரணஉதவியை பஞ்சாப் அரசுஅறிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் தலைவர்கள் பவர் இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் விபத்துதொடர்பானதகவல்களைஅறிந்துகொள்வதற்காகபல்வேறுதொலைபேசிஉதவிமையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இதேபோல் இந்தநிகழ்ச்சிதொடர்பானஎவ்விதவிவரங்களும் ரயில்வேக்குமுன்கூட்டியேதெரிவிக்கப்படவில்லைஎன்றரயில்வேவாரியத்தலைவா திரு அஸ்வானிலொகானிகூறியுள்ளார் நிர்ணயிக்கப்பட்டவேகத்தில்தான் அந்தரயில் சென்றதாகவும் அவர் அறிக்கைஒன்றில் தெரிவித்துள்ளார் ஒசூர் அருகே இன்றுநேரிட்டசாலைவிபத்தில் நான்குபேர் உயிரிழந்தனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒகுர் நோக்கிசென்றுகொண்டிருந்தகார் எதிரேவந்தலாரிமீதமோதியதில் இந்தவிபத்தநேரிட்டதாககாவல்துறையினா் தெரிவித்தனா் இந்தவிபத்தில் ஐந்துபோ் காயமடைந்தனா்

தமிழ்நாடுமின்வாரியஆப்பந்தொழிலாளர்களைபணிநிரந்தரம் செய்யவேண்டும் என்றம் தீபாவளிக்குகருணைத்தொகைவழங்கவேண்டும் என்றும் சங்கத்தின் மண்டலஆய்வுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

அண்ணாதுரைமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் நகர்புற இளைஞர்களுக்குதிறன்வளர்ப்பு பயிற்சிநடத்துவதற்குதகுதியானநிறுவனங்களுக்குஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலகமல்யுத்தசாம்பியன் போட்டி ஹங்கேரியில் இன்றுதொடங்கியது

ஆசியசாம்பியன் கோப்பைக்கானஹாக்கிபோட்டியில் இந்தியா இன்றுபாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது